மருத்துவ நலத்திட்டங்களும் யோகாவும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமா் திரு

மக்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய மாநில அரசுகள் மத்திய அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி

பிரதமர் யோகா மருத்துவ நல திட்டங்களுடன் யோகா ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

இதயம் தொடர்பான நோய்களையும் யோகா பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் தடுக்க முடியும் என்று குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு றீபத் யசோ நாயக் சுகாதார உடல்நலத்திற்காக யோகா குறித்த விழிப்புணர்வை பரப்ப உறுதிபூண்டிருப்பதாகவும் யோகா சான்றிதழ் ஏற்படுத்தப்பட்டு பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

யோகா தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள யோகா செய்தியில் மனதிற்கும் உடலுக்கும் சமன்பாட்டை ஏற்படுத்தும் யோகக்கலை மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை என்று தெரிவித்துள்ளார்

குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் உள்ளிட்டோர் தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர் செங்கோட்டையில் திரு வெங்கையாநாயுடு தலைமையில் பிரம்மாகுமாரிகள் அமைப்பின் சார்பில் பெண்களும் நீண்ட வரிசைகளில் அமா்ந்து யோகாசனங்களை செய்தனர்

அமித்ஷா அரியானா மாநிலம் ரோக்டாக்கில் அம்மாநில முதலமைச்சருடன் இணைந்து யோகா பயிற்சி மேற்கொண்டார் பிஜேபியின் செயல் தலைவர் திரு

நட்டா கட்சி தலைமையகத்திற்கு அருகில் உள்ள பூங்காவிலும் ஹவுஸ்காசில் அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தும்

பியூஷ்கோயலும் குடேசியா பூங்காவில் ஹர்ஷ்வர்த்தனும் நாக்பூர் யஷ்வந்த் விளையாட்டரங்கில் நிதின் கட்காரியும் தாதாதேவ் மைதானத்தில் திருமதி ஸ்மிருதி இரானியும் சங்கம் விஹாரில் தாவர் சந்த் கெலாட்டும் யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் உட்பட மத்திய அலுவலகங்களில் சர்வதேச யோகா தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது

பன்வாரிலால் புரோகித் ஆளுநர் மாளிகையில் மாணாக்கருடன் இணைந்து யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார் சென்னை நந்தனத்தில் யோகாதின நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் பள்ளிகளில் வாரம் ஒருநாள் யோகா பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் பிஜேபி மாநில தலைவர் டாக்டர்

சென்னை ஒமாந்தூரார் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுடன் இணைந்து யோகா பயிற்சிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் மேற்கொண்டார் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில்

திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு

நெல்லை ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய மாணவர் படை சார்பில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன

திண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்திலும் யோகாசனங்கள் செய்யப்பட்டன வேடசந்தூர் தாலுகா அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளிகளிலும் சூரிய நமஸ்காரம் மூச்சுப்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை மாணவர்கள் செய்து காட்டினர் கிருஷ்ணகிரியில் அரசு தனியார் பள்ளிகளிலும் ஆசிரியர்களும் ஆர்வத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் அரியலூரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலும் திருப்பூரில் உலக சேவா சங்கம் சார்பிலும் யோகா நிகழ்ச்சிகள் இன்று சிறப்பாக நடைபெற்றன

சேலம் மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறை ஆணையர் திரு

சங்கர் தலைமையில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்துகொண்டனர்

பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்துச்செல்வதற்கான பொறுப்பு மத்திய அரசிற்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர் களத்தில் அதனை செயல்படுத்துவதற்கான பொறுப்பு மாநிலங்களுக்கே இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்

ஓ

முன்னதாக வேளாண்துறை நிதிநிறுவனங்கள் போன்ற பிரிவுகளின் பிரதிநிதிகளுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார்

இதில் வரியை திருப்பி வழங்குவதில் ஒற்றைச்சாளர முறையை உருவாக்குவது மின்னணு விற்பனை அறிக்கை சரக்கு போக்குவரத்திற்கான மின்வழிச்சீட்டு முறையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மென்பொருளுடன் இணைப்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும்

மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இதனை அறிமுகம் செய்து வைத்து பேசுகையில் பெண்களுக்கு நீதியையும் அதிகாரத்தையும் இம்மசோதா உறுதி செய்வதாக குறிப்பிட்டார்

குடிநீர் பிரச்சனை தொடர்பாக மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்துறை உயர்அதிகாரிகளுடனான ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆறு மாதத்திற்குள் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் மழை பெய்வது மிகவும் குறைந்ததால் நிலத்தடி நீருக்கும் கடும் கடுப்பாடு நிலவுவதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கும் மாநில அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினார்